உயர்கல்வி சுகாதாரம் சாலைகள் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான இந்த திட்டங்கள் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கப்படவுள்ளன

மேலும் லலித்கிரி தொல்லியல் அருங்காட்சியகத்தையும பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார்

சென்னை மதுரை திருச்சி மற்றும் திருவள்ளுர் மாவட்டங்களில் பிஜேபி நிர்வாகிகளிடையே காணொலிக் இன்று உரையாற்றினார் அப்போது காங்கிரசுடன் ஏற்பட்டுள்ள மெகா கூட்டணி கொள்கை ரீதியிலான கூட்டணியல்ல என்றும் ஆட்சி அதிகாரத்திற்கான கூட்டணி என்றும் கூறிய அவர் மக்களுக்கான கூட்டணி அல்ல என்று தெரிவித்தார்

சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக மத்திய அரசு விடுவித்து இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மதுரையின் பெருமைகளில் ஒன்றாக எயிம்ஸ் மருத்துவமனை திகழும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் நிறைவேற்றிய திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் பீஹாரில் மக்களவைத்தேர்தலுக்கான ஜனநாயகக்கூட்டணியின் தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளது இதையொட்டி பிஜேபி ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது

எந்த கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா தெரிவித்தார் மக்களவைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என பீஹார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் கூறினார் இதேபோல தொகுதி உடன்பாட்டில் தாம் திருப்தியடைந்துள்ளதாக லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா ராஷ்ட்ரீய சமிதி தலைவரும் முதலமைச்சருமான திரு கே சந்திரசேகர ராவ் ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக்கை இன்று புவனேஸ்வரில் சந்திக்கவுள்ளார் மக்களவைத்தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி அல்லாத கூட்டணியை உருவாக்குவது குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படவுள்ளது செல்வி மம்தா பானர்ஜியை மேற்குவங்க நாளை கொல்கத்தாவில் சந்திக்கும் திரு சந்திரசேகர ராவ் அங்கிருந்து தில்லி புறப்பட்டு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி மற்றும் சமாஜ்வாதி கட்சித்தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் திரு அகிலேஷ் யாதவையும் சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சு நடத்துகிறார் இதை தொடர்ந்து வரும் புதன்கிழமை பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை மதிரு சந்திரசேகரராவ் சந்திக்க முடிவு செய்துள்ளார் மக்களவைத்தேர்தலில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சித்தலைவர் திரு அமீத்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிஜேபி தொண்டர்களிடையே இன்று பேசிய அவர் வரும் மக்களவைத்தேர்தல் மூலம் வாரிசு அரசியல் மற்றும் சாதி அரசியலுக்கு விடை கொடுக்கப்படும் என்று கூறினார்

தில்லியில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு இளைஞர்களை ஏமாற்றி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது இத்தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு குன்வார்ஜி பவாலியா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபியில் இணைந்ததை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது

ஒடிசா மாநிலம் அப்துல்கலாம் தீவில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் உடனிருந்து ஏவுகணையின் செயல்பாட்டை கண்காணித்தனர்

மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது பேசிய அவர் சரண்சிங் சௌத்ரி விவசாயிகளின் நலனுக்காக அரும்பாடுபட்டவர் என்று கூறினார்

நிகழ்ச்சியில் விவசாயிகள் பலர் கவுரவிக்கப்பட்டனர் முக்கியத்துறைகள் அரசின் மற்றும் திட்டங்கள் குறித்த மத்திய விவாதங்களை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஒலிபரப்பு செய்துவருகிறது மத்திய கலாச்சாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மாவுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று இடம்பெறுகிறது இந்நிகழ்ச்சி இன்று இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகவுள்ளது

இலங்கை வடக்கு மாகாணத்தில் பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளனர்

சுனாமிக்கு பலியானோர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என இந்தோனேஷிய தேசிய பேரிடர் முகமை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்

கடலுக்கடியில் காரகட்டோவா எரிமலையில் வெடிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான நிலச்சரிவு சுனாமி உருவாக காரணமாக இருக்கக்கூடும் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் தமிழறிஞரும் நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான திரு க ப அறவாணன் இன்று சென்னையில் காலமானார்

தமிழர் கலை பண்பாடு தொடர்பான எண்ணற்ற நூல்களை எழுதியுள்ள அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்